குடியரசு துணைத்தலைவர் திரு

தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களில் புதிய பேருந்து சேவையை அமைச்சர்கள் இன்று தொடங்கி வைத்தனர்

அலகாபாத்தில் உயர்நீதிமன்ற கூடுதல் கட்டடத்தை இன்று திறந்து வைத்துப் பேசிய அவர் நாட்டில் தேங்கி கிடக்கும் வழக்குகளுக்கு விரைந்து தீர்ப்பு அளிப்பது தந்போதைய காலத்தின் தேவை என்று கூறினார் இதன்மூலம் உலக அளவில் நம் நாட்டின் மதிப்பு உயர்வதோடு பல்வேறு நிலைகளில் இது சிறந்த பயனளிக்கும் என்றார் தேர்தல் தொடர்பான வழக்குகளுக்கு தனி விசாரணை நடத்தப்பட வேண்டும் என்று சுட்டிக்காட்டிய அவர் அதற்கான தீர்வுகளுக்கு கால அவகாசம் நிர்ணயம் செய்யப்பட வேண்டும் என்றும் சுட்டிக்காட்டினார் தேர்தல் நடைமுறைகளின் வெளிப்படைத்தன்மை ஆரோக்கியமான ஜனநாயகத்தின் ஒரு அம்சமாகும் என்று குறிப்பிட்ட அவர் தேவை ஏற்பட்டால் தேர்தல் தொடர்பான மனுக்களை விசாரிக்க சிறப்பு நீதிமன்றங்கள் ஏற்படுத்தப்பட வேண்டும் என்றார் தற்போது மனுக்கள் ஒரு ஆட்சிக்காலத்தில் தாக்கல் செய்யப்பட்டு தீர்ப்பு தொடர்பான முடிவுகள் அடுத்த ஆட்சிக்காலத்தில் வழங்கப்படுவதாக குறை கூறினார்

ஆன் லைன் பதிவு நாட்டில் தொழில் முனைவோருக்கான புதிய ஆன் லைன் பதிவு முறையை மத்திய அரசு அறிமுகப்படுத்தியுள்ளது

மனித உரிமை கவுன்சிலுக்கு அதிக வாக்குகளுடன் இந்தியா தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளது

வாக்கெடுப்பில் பங்களாதேஷ் பிஜி உள்ளிட்ட நாடுகளும் பங்கேற்ற நிலையில் இந்தியாவிற்கு கூடுதல் வாக்குகள் கிடைத்துள்ளன

புதிய பேருந்து தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களில் மக்கள் பயன்பாட்டிற்கான புதிய பேருந்து சேவைகளை அந்தந்த பகுதியைச் சார்ந்த அமைச்சர்கள் துவக்கி வைத்தனர் மக்கள் நலனைக் கருத்தில் கொண்டு தமிழகத்தில் குறைந்த கட்டணத்தில் பேருந்துகள் மாநில பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் திரு

பாலித்தீன் பொருட்களால் ஏற்படும் தீமைகள் குறித்த பயிற்சி வழங்கப்பட உள்ளதாகவும் அவர் தெரிவித்தார் எதிர்க்கட்சி மற்றும் மாற்றுக்கட்சியினரின் குற்றச்சாட்டுகளுக்கு சட்டமன்றத்தில் பதில் அளிக்கப்படும் என்றும் கூறினார் இந்நிகழ்ச்சியில் மாநில சுற்றுச்சூழல் துறை அமைச்சர் திரு

கருப்பணன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர் மதுரை மாவட்டத்திற்கு வழங்கப்பட்ட புதிய பேருந்து சேவையை இன்று தொடங்கி வைத்துப் பேசிய மாநில கூட்டுறவுத்துறை அமைச்சர் திரு செல்லூர் கே ராஜு தமிழகத்தில் பழுதடைந்த பேருந்துகள் படிப்படியாக மாற்றப்படும் என தெரிவித்துள்ளார்

கடம்பூர் ராஜு இன்று துவக்கி வைத்தார் இணைதள சேவை இந்தியாவில் இணையதள சேவைகள் முடக்கப்பட மாட்டாது என சதேசிய இணையதள பாதுகாப்பு ஒருங்கிணைப்பாளர் திரு குல்ஷன் ராய் தெரிவித்துள்ளார்

தடையந்ற இணையதள சேவையை வழங்க அனைத்து நடவடிக்கைகளும் எடுக்கப்பட்டுள்ளதாகவும் அரசு தெரிவித்துள்ளது

அவரது உடல் தந்போது பொதுமக்கள் அஞ்சலி செலுத்துவதற்காக பெசன்ட் நகரிலுள்ள அவரது இல்லத்தில் வைக்கப்பட்டுள்ளது அவரது மறைவிற்கு திமுக தலைவர் திரு

க ஸ்டாலின் இரங்கல் தெரிவித்திருக்கிறார்

பி

அன்பழகன் தெரிவித்துள்ளார்

இந்நிகழ்ச்சியில் தர்மபுரி சார்ஆட்சியர் திரு சிவனருள் கலந்து கொண்டார்

ராஜேந்திர பாலாஜி ஆவின் பால் விற்பனையை அதிகரிக்கும் பல்வேறு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக மாநில பால் வளத்துறை அமைச்சர் திரு

டி

விருதுநகர் மாவட்டம் சிவகாசியில் ஆவின் விற்பனை நிலையத்தை இன்று திறந்து வைத்துப் பேசிய அவர் மக்கள் அதிகம் கூடும் இடங்களில் ஆவின் பொருட்கள் விற்பனை நிலையம் திறக்கப்படுவதாக கூறினார்

தங்கமணி நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோட்டில் பள்ளிக்கல்வி சமூக நலத்துறை சார்பில் சா்வதேச பெண் குழந்தைகள் தின விழாவை மாநில அமைச்சா்கள் திரு

தங்கமணி டாக்டர்

சரோஜா ஆகியோர் தொடங்கி வைத்தனர் பெண் குழந்தைகளை பாதுகாப்போம் பெண் குழந்தைகளுக்கு கல்வி கற்பிப்போம் இலச்சினை இதில் வெளியிடப்பட்டு பெண் குழந்தைகள் பாதுகாப்பு உறுதிமொழி ஏற்கப்பட்டது முன்னதாக பள்ளிப்பாளையத்தில் பேரிடர் மேலாண்மை விழிப்புணர்வு பேரணியையும் அமைச்சர் திரு

திண்டுக்கல் சீனிவாசன் இன்று தொடங்கி வைத்தார் திண்டுக்கல் மாவட்டத்திற்கான புதிய பேருந்துகளையும் அவர் கொடியசைத்து துவக்கி வைக்கிறார் திண்டுக்கல் பேருந்து நிலையத்தில் சா்வதேச பேரிடர் குறைப்பு தினத்தை ஒட்டி தீயணைப்பு துறை பேரிடர் விழிப்புணர்வு ஒத்திகை நிகழ்ச்சியை அவர் ஆய்வு செய்கிறார் மேலும் கோபால்பட்டியில் அரசு மானியத்துடனான விளை பொருட்கள் மதிப்புக்கூட்டு இயந்திரங்களை ஆய்வு செய்யும் அமைச்சர் ரெட்டியார்சத்திரத்தில் விவசாயிகளிடம் பல்வேறு வேளாண் திட்டங்கள் குறித்து கலந்துரையாடி நலத்திட்ட உதவிகளையும் அவர் வழங்குகிறார்

ஜெயகாந்தன் தெரிவித்துள்ளார்

விக்கெட் இழப்பிற்கு